மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

வங்கிகளும் காப்பீட்டு நிறுவனங்களும் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மத்திய நிபுணர் குழு நேரில் ஆய்வு செய்யவுள்ளது

படையுடன் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டனர்

மகளிர் ஹாக்கி அரை இறுதிப்போட்டியில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் நோய் வருமுன் தடுக்கும் மருத்து முறைகளில் அரசு தற்போது அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் இது ஏழழ நடுத்தர மக்களுக்கு பெரிதும் உதவும் என்றம் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் வாரணாசியில் பிஜேபி ஊழியர்களுடன் காணொலிக்காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் மக்களின் மருத்துவ சிகிச்சைக்கான செலவு தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியிலில் பதிவு செய்து அதை உறுதி செய்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த விஷயத்தில் விழிப்புணர்வு தேவை என்றார் அவர் அரசு நிறைவேற்றும் திட்டங்களின் பலன் ஏழை மக்களுக்கு சென்றடைவதை கவனிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்றும் பிரதமர் கூறினார் கேரளாவில் மழை வெள்ள பாதிப்புகளை சீரமைக்கவும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ளவும் காப்பீடு நிறுவனங்களும் வங்கிகளும் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை மத்திய நிபுணர் குழு இன்று பார்வையிடுகிறது மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் சென்ற இந்த குழுவில் கூடுதல் செயலாளர் திரு தெபாஷிஷ் பண்டா பொருளாதார ஆவோகர் திரு சீனிவாச ராவ் ஆகியோர் இடம் பெறுகிறார்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மூடப்பட்டிருந்த ஏடிஎம் களையும் வங்கி கிளைகளையும் மீண்டும் திறப்பது வங்கிக் கடனை திருப்பி செலுத்துவதற்காள கால நீட்டிப்பு ஆகிய நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெள்ளம் தொடர்பான இழப்பீடு கோரி வந்துள்ள மனுக்களை விரைவாக பரிசீலிக்கும் பணியில் காப்பீட்டு நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன கேரள மாநிலத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கான செயல் திட்டம் ஒன்றை மாநில அரசு விரைவில் அறிவிக்கும் என்று முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் கூறியிருக்கிறார் நாளை ஒருநாள் கூட்டப்பட்டுள்ள சட்டமன்றக் கூட்டத்தில் வெள்ளப் நிவாரண பணிகள் குறித்து தல்லிபமாக விவாதிக்கப்பட்டு செயல் திட்டம் இறுதிப்படுத்தப்படும் என்று திருவனந்தபுரத்தில் அவர் தெரிவித்தார்

மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது

மகாராஷ்டிரா மாநிலம் பீமாகோரேகானில் நடந்த வன்முறை சம்பவங்களை அடுத்து கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகள் வொ்ளன் கொன்சாவல்ஸ் அருண் ஃபெரைரா வரவரராவ் ஆகியோா் புனேக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனா் இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜா்படுத்தப்படுகின்றனா் மேலும் இரண்டு தீவிரவாதிகளான கௌதம் நவ்லாக்கா சுதா பரதவாஜ் ஆகியோர் நீதிமன்றத்தின் காவல் உத்தரவை பெற்ற பின் புனேக்கு கொண்டுவரப்படுவார்கள் என்று காவல்துறை கூடுதல் ஆணையா் திரு சிவாஜ் போட்கே தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைவுக்கு பிஜேபி சுர்பில் சென்னையில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் மிகப்பெரும் தலைவர்களான அடல் பிகாரி வாஜ்பாயும் மு கருணாநிதியும் ஒரே மாதத்தில் மறைந்தது நாட்டுக்கு பேரிழப்பு என்று கூறினார் அரசியல் முரண்பாடுகளுக்கும் அப்பாற்பட்டு அனைத்து கட்சிகளுடலும் இணக்கமான உறவை கடைப்பிடித்தவர் வாஜ்பாய் என்று அவர் குறிப்பிட்டார் மாநில மீனவளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் பேசுகையில் வாஜ்பாய் அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் குறிப்பாக தங்க நாற்கர சாலைத் திட்டம் நாட்டின் கட்டமைப்பை ஊக்குவித்தது என்றார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அரசியல் கட்சிகள் அனைத்தும் கருத்து பறிமாற்றம் செய்து கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் மறைந்த வாஜ்பாய் தமது தந்தையார் கருணாநிதியுடனும் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனுடனும் கொண்டிருந்த நட்புறவை நினைவு கூர்ந்தார் இந்தியாவிற்கு எதிராக போரிடுவதற்கு ஆயுதப் பயிற்சிபெற பாகிஸ்தான் வசும் உள்ள ஆக்கிரமிப்பு கஷ்மீருக்கு இளைஞர்களை அனுப்புவதற்கு சிறையிலிருந்த ஒருவருடன் சதிதிட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் ஜம்மு காஷ்மீர் சிறைச்சாலை ஒன்றின் துணை கண்கானிப்பாளரை தேசிய புலணாய்வு முகமை கைது செய்துள்ளது ஜம்முவில் உள்ள அம்பல்லா சிறையில் பெரோஸ் அகமது லோன் என்ற இவர் துணை சிறைச்சாலை கண்காணிப்பளாராக பணியாற்றி வருகிறார் என்றும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான இஷாக் பல்லா என்பவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தேசிய புலணாய்வு முகமையின் அறிக்கை தெரிவிக்கிறது

ஜம்மு கஷ்மீரின் அனந்நாக் மாவட்டத்தில் இன்று தீவிரவாதிகளுடன் நடந்த மூன்று மணி நேர துப்பாக்கி சண்டையில் ஹிஸ்புல் கமாண்டர் உட்பட இண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட தீவிரவாதி குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த அல்டாப் கச்ரு என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சண்டை நடந்த இடத்திலிருந்து ஏராளமான வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன பயங்கரவாதிகள் அந்த பகுதியில் பதங்கி இருப்பதாகக் கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப் படையினா் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டபோது அவா்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் இந்த தப்பாக்கி சண்டை நடந்தது இதையொட்டி அனந்தநாக் குல்ஹாம் மாவட்டங்களில் இணையதள சேவை நிறுத்தப்பட்டுள்ளது

இதற்காக இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள படிவத்தில் விண்ணப்பதாரரின் சிறப்பு சாதனை அதற்கான பரிந்துரை ஆகியவற்றை அனுப்பலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்திய ஹாக்கி அணியின் புகழ்பெற்ற வீரர் மறைந்த மேஜர் தயான்சந்த் பிறந்த நாளான இன்று தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்கள் விளையாட்டுகளுக்கும் உடற்பயிற்சிக்கும் முக்கியத்துவம் அளித்து இந்தியாவை ஆரோக்கியமான நாடாக திகழ்ச் செய்ய வேண்டுமென்று கூறியிருக்கிறார் பல்வேறு போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்றுள்ள வீரர் வீராஙகனைகளுக்கு தமது வணக்கத்தை தெரிவித்துள்ளார் அவர்களின் விடா முயற்சியும் கடினமான உழைப்பும் பல சாதனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் காமன்வெல்த் போட்டிகளிலும் இந்திய வீரர்களும் வீராங்களைகளும் பெற்றுள்ள வெற்றிகள் இந்த ஆண்டின் விளையாட்டு தினத்தை மேலும் சிறப்புறச் செய்கிறது என்று பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அளமச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் தமது டுவிட்டர் செய்தியில் தயான் சந்த் க்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் நாட்டின் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு மக்கள் அனைவரும் மதிப்பளித்து பாராட்டு தெரிவிப்பதன் மூலம் அவர்களை மேலும் ஊக்குவிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமின் மின்மயமாக்கும் திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்திற்கு மக்கள் பேராதரவு அளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த போட்டிகளில் இந்தியா தற்போது இரண்டு பதக்கங்களை பெறும் நிலையில் உள்ளது

ஜின்சன் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர்

ஆடவருக்கான ட்டிரிபிள் ஜம்ப் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் ராகேஷ் பாபுவும் அர்ப்பிந்தர் சிங்கும் கலந்து கொள்கின்றனர்

மகளிர் ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவையும் ஆடவர் கைப்பந்துப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவையும் எதிர்கொள்கின்றன

சீனா முதலிடத்திலும் ஜப்பான் இரண்டாவது இடத்திலும் தென்கொரியா மூன்றாவது இடத்திலும் உள்ளனர்